தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தேனி தொகுதியிலிருந்து ஈ வி கே எஸ் இளங்கோவன் திருச்சி தொகுதியிலிருந்து திருநாவுக்கரசர் உட்பட எட்டு பேர் போட்டியிடுகின்றனர்

பிஜேபி தலைவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு தவறானது என்று மத்திய நேரடி வரி வாரியம் கூறியுள்ளது

இன்று நடைபெறும் முதல் போட்டியில் தற்போதைய சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து பெங்களுரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விளையாடுகிறது இனி விரிவான செய்திகள் பிஜேபியின் மத்திய தேர்தல் குழுவிள் நான்காவது கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்தக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அருண்ஜேட்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தக்கூட்டத்திற்கு பிறகு மக்களவை தேர்தலுக்கான மேலும் ஒரு வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி வெளியிட்டது

ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா நாடாளுமன்ற தொகுதியில் திரு திலிப் குமார் கிலரு போட்டியிடுகிறார் அதேபோல் வலரு திரு ஜெயப்பிரகாஷ் நாராயணா குண்டுர் தொகுதியிலும் திருமதி ஹம்சா தேவினேனி அனந்தப்பூர் தொகுதியிலும் டாக்டர் வி பார்த்தசாரதி கர்னூல் பகுதியில் இருந்தும் போட்டியிடுகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் திரு கிரிஷ் பப்பட் புனே தொகுதியிலிருந்தும் திருமதி ஸ்மிதா உதய் வாக் ஜலகான் தொகுதியிலிருந்தும் மற்றும் பாரமதி தொகுதியிலிருந்து திரு கஞ்சன் ராகுல் குல் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஒடிசாவின் பூரி தொகுதியிலிருந்து டாக்டர் சும்பிட் பத்ரா போட்டியிடுகிறார்

பசந்தகுமார் பாண்டா காலஹண்டி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் மேகாலபாவில் திரு சான்பூர் ஷுவாய் ஷில்லாங்கிலிருந்து போட்டியிடுகிறார் அசாம் மாநிலத்தில் தேஸ்பூர் தொகுதியிலிருந்து திரு பல்லப் வோச்சன் தாஸ் போட்டியிடுகிறார்

அதே போல் ஆந்திரா ஒடிசா ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்களின் இரண்டாவது பட்டியலையும் பிஜேபி வெளியிட்டுள்ளது

பிஜேபி தலைவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு தவறானது என்று மத்திய நேரடி வரி வாரியம் கூறியுள்ளது

இதன் அடிப்படையில் தவறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாக மத்திய நேரடி வரி வாரியம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் பாராமுல்லா பந்திபோரா மாவட்டங்களிலும் தெற்கு ஷோப்பியான் மாவட்டத்திலும் பாதுகாப்பு படையுடன் நடந்த மோதல்களில் மேலும் ஒரு பயங்கரவாதி நேற்று கொல்லப்பட்டதை அடுத்து பலியான பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது பயங்கரவாதிகளால் பிணைக் கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த சிறுவனும் இந்த மோதலில் தூரதிஷ்டவசமாக உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதிகாரி ஒருவர் உட்பட ஏழு படை வீரர்களும் இந்த சும்பவத்தில் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொல்லப்பட்டவர்களில் ஹஜீன் என்ற பாகிஸ்தான் தீவிரவாதி லஷ்கர் இ தொய்பா கமாண்டராக செயல்பட்டவன் என்று தெரியவந்துள்ளது இத்தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது

பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் தலைமையிலான ஜம்மு முன்னணி அமைப்பை மத்திய அரசு தீவிரவாதத்திற்கு எதிரான சட்டத்தை பயன்படுத்தி தடை செய்துள்ளது பாதுகாப்புக்காள கேபினட் குழுக்கூட்டம் முடிந்தபின் மத்திய உள்துறை செயலாளர் ராஜீவ் கௌபா இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்தார்

அம்மாநிலத்தில் உள்ள பிரிவினைவாத தலைவர்களுக்கு இந்திய அரசு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இருந்ததை மறுஆய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஆய்வுக்குப்பின் பல தலைவர்களுடைய பாதுகாப்புப்படை விலக்கிக்கொள்ளப்பட்டதாகவும் இது தொடரும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சிவகங்கை தொகுதி தவிர்த்து மற்ற எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை நேற்று இரவு அக்கட்சி வெளியிட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களான திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் தேனி தொகுதியிலும் திருநாவுக்கரசர் திருச்சி தொகுதியிலிருந்தும் போட்டியிடுகின்றனர் கரூர் தொகுதியிலிருந்து செல்வி ஜோதி மணி போட்டியிடுகிறார் கன்னியாகுமரி தொகுதியில் வசந்தகுமார் போட்டியிடுகிறார் டாக்டர் ஜெயக்குமார் திருவள்ளுர் தனித்தொகுதியிலிருந்தும் டாக்டர் செல்லக்குமார் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்தும் டாக்டர் விஷ்ணு பிரசாத் ஆரணி தொகுதியிலிருந்தும் திரு மாணிக் தாக்கூர் விருதுநகர் தொகுதியிலிருந்தும் போட்டியிடுகின்றனர் முன்னாள் முதலமைச்சரும் அவைத்தலைவருமாக இருந்த திரு வி வைத்திலிங்கம புதுச்சேரியில் போட்டியிடுகிறார் பிரச்சினைக்குரிய இஸ்வாமிய பிரச்சாரகர் ஜாகிர் நாயக் கின் உதவியாளர் ஒருவரை பணமோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினர் மும்பையில் கைது செய்துள்ளனர் அப்துல் காதர் நஜ்முதின் சதக் என்ற நகை வியாபாரி பண மோசுடி தடுப்பு சுட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலும் தீவிரவாதத்தை துண்டும் வகையிலும் வீடியோ தயாரித்து பிரச்சாரங்களை செய்து வந்த ஜாகிர் நாயக் கிற்கு பண உதவிகளை செய்து வந்ததாக அப்துல் காதர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதிய குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்படும் என்று அமவாக்கத்துறை தெரிவித்துள்ளது

வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தார் குரேஷியாவுக்கு முதல்முறையாக் பயணம் மேற்கொள்ளும் அவர் குரேஷிய அதிபர் மற்றும் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்துவார் என்று குறிப்பிட்டார் பின்னர் பொலிவியா செல்லும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திய பொலிவிய வர்த்தக அமைப்பினர் நடத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அவர் அங்குள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் இந்திய பொலிவிய நாடுகளுக்கு இடைபேயான நட்புறவு பல்லாண்டுகளாக தொடர்ந்து வருவதாகவும் அதன் காரணமாக வர்த்தகம் உயர்ந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் தெரிவித்தார்

சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக இந்திய ரானுவ செய்தித் தொடர்பாளர் அகில இந்திய வானொலிக்கு தெரிவித்துள்ளார்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

இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு தொடங்குகிறது நேற்று நடந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்த்து விளையாடியது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று சென்னையில் தொடங்குகின்றன இந்த போட்டியில் தற்போதைய சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து பெங்களுரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விளையாடுகிறது

இந்திய கிரிக்கெட் நட்கத்திரங்களான எம் எஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராகவும் பெங்களுரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணித்தலைவராக விராட் கோலியும் களம் இறங்குகின்றனர்